இனி விரிவான செய்திகள் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை கலைக்கப்டட்டுள்ளது இதற்கான உத்தரவை மாநில ஆளுநர் திரு சத்யபால் மாலிக் நேற்றிரவு பிறப்பித்தார்

இந்நிலையில் சட்டப்பேரவையை கலைத்து உத்தரவிட்டுள்ள மாநில ஆளுநர் திரு சத்யபால் மாலிக் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆட்சி அமைக்க நடைபெறும் குதிரை பேரம் பணப்பரிமாற்றம் ஆகியவற்றை தடுக்கவும் நிலையாள ஆட்சி அமைக்க வாய்ப்பு இல்லாததாலும் சுட்டப்பேரவை கலைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அம்மாநில தேர்தலுக்குப்பின் மக்கள் ஜனநாயகக் கட்சி தலைமையில் நடைபெற்று வந்த ஆட்சிக்கு அளித்து வந்த ஆதரவை பிஜேபி விலக்கிக் கொண்டதை அடுத்து கடந்த ஜூன் மாதம் முதல் ஆளுநர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது

மனுக்களை தாக்கல் செய்ய கடந்த திங்கட்கிழமை முடிவடைந்த நிலையில் அம்மனுக்கள் மீதான பரிசீலனை நேற்று முன்தினம் நடைபெற்றது

தேர்தல் ஏற்பாடுகளை பார்வையிடுவதற்கு தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு ஒ பி ராவத் தலைமையிலான உயர்நிலைக்குழு இரண்டு நாள் பயணமாக இன்று தெலங்கானா செல்கிறது அங்கு மாநில அரசு உயர் அதிகாரிகள் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் காவல் துறையினர் ஆகியோருடன் அவர்கள் ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளனர் மத்தியப்பிரதேசம் மிசோரம் ராஜஸ்தான் மற்றும் தெலங்கானா சுட்டப்பேரவைக்கு நடைபெறவுள்ள தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது மத்தியப்பிரதேசத்தில் கட்சித் தலைவர்கள் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் சூறாவளி கற்றுப்பயணம் மேற்கொண்டு வாக்கு கேகரித்து வருகின்றனர் மிசோரமில் பாதுகாப்புப் படையினர் தங்களது தபால் வாக்குகளை செலுத்துவதற்காள கால அவகாசத்தை தேர்தல் ஆணையம் இன்று வரை நீட்டித்துள்ளது

இதற்கிடையே தெலங்கானாவில் தெலுங்கு தேசம் கட்சி தமது தேர்தல் அறிக்கையை இன்று வெளியிடவுள்ளது

ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் இந்திய வம்சாவழியினர் இந்தியாவில் முதலீடு செய்து நாட்டின் முன்னேற்றத்தில் பங்கேற்க வேண்டும் என்று குடியரகத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் அழைப்பு விடுத்துள்ளார் வியட்நாம் பயணத்தை முடித்துக் கொண்டு நான்கு நாள் பயணமாக ஆஸ்திரேலியா சென்றுள்ள குடியரசுத் தலைவர் முதல் நாளான நேற்று சிட்னியில் இந்தியா வம்சாவழியினரிடையே உரையாற்றினார்

ஜலந்தர் மாவட்ட ஆணையர் திரு புருஷ்சர்த்தா இந்த அறிக்கையில் உள்துறை செயலாளர் திரு என் எஸ் கல்சியிடம் சமர்ப்பித்தார் விசாரணை அறிக்கையை ஆராய்ந்து தம்மிடம் உடனடியாக அதுகுறித்த தகவல்களை அளிக்குமாறு பஞ்சாப் முதலமைச்சர் திரு அம்ரிந்தர் சிங் உள்துறை செயலாளரை கேட்டுக்கொண்டுள்ளார் கஜா புயலால் தமிழ்நாட்டில் ஏற்பட்டுள்ள சேத விவரங்களை எடுத்துரைப்பதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடியை இன்று தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி சந்தித்துப் பேககிறார் இதற்காக புதுதில்லி சென்றுள்ள அவர் நேற்று அஇஅதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் ஆலோசனை நடத்தினார் இதில் மக்களவை துணைத் தலைவர் திரு மு தம்பிதுரை தமிழக அரசின் தில்லி பிரதிநிதி திரு தளவாய் சுந்தரம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இன்று காலை பிரதமரை முதலமைச்சர் சந்திக்கும் போது கஜா புயல் நிவாரணத்திற்கு மத்திய அரசின் உதவியை கோரும் கடிதத்தை அளிக்க உள்ளார் இது தொடர்பாக தமிழக வருவாய்த்துறை மற்றும் நிதித்துறை தயாரித்துள்ள அறிக்கையையும் பிரதமரிடம் அவர் அளிக்க உள்ளார் இதள் பின்னர் இன்று மாலையே முதலமைச்சர் சென்னை திரும்புவார் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவித்தன கஜா புயலால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் நடைபெற்று வரும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் எந்தவித தொய்வும் ஏற்படாது என்று வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் கூறியிருக்கிறார் சென்னையில் நேற்று கசெய்தியாளர்களிடம் பேசிய அவர் காவிரி டெவ்டா பகதிகளில் மழை பெய்தாலும் பணியாளர்கள் முழுமையாக மீட்புப் பணியில் ஈடுபடுவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன என்றார்

வடதமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வாளிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது கென்னை காஞ்சிபுரம் திருவள்ளுர் மாவட்டங்களில் நேற்று முன்தினம் இரவு முதல் இன்று காலை வரை தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது காற்றழுத்த தாழ்வுப்பகுதி காரணமாக தென்மேற்கு வங்கக்கடலில் தெற்கு ஆந்திரா தமிழகத்தில் மன்னார் வளைகுடா பகுதியில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று மீனவர்களுக்கு அறிவுறத்தப்பட்டுள்ளது கோவா தலைநகர் பனாஜியில் நடைபெற்று வரும் இந்திய சர்வதேச திரைப்பட விழாவின் ஒரு பகுதியாக இன்று இந்திய மற்றும் வெளிநாட்டைச் சேர்ந்த திரைப்படத் தயாரிப்பாளர்கள் நடிகர்கள் தணிக்கை உறுப்பினர்கள் அரக உயர் அதிகாரிகள் மற்றும் திரைப்பட விழா ஏற்பாட்டாளர்கள் பங்குபெறும் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது திரைப்பட கலாச்சாரத்தை மேம்படுத்துவது மற்றும் திரைப்படவிழாவை நாடு முழுவதும் எடுத்துச் செல்வதில் திரைப்படவிழாவின் பங்கு என்ற தலைப்பில் விவாதிக்கப்படுகிறது பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் திரு ராகுல் ரவாய்ல் இந்திய சர்வதேச திரைப்பட விழாவின் தலைவர் திரு சைதன்ய பிரசாத் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் உரையாடவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி கஷ்மா ஸ்வராஜ் தலைமையிலான குழு இரண்டுநாள் பயணமாக இன்று லாவோஸ் புறப்படுகின்றனர்

இருதரப்பு கூட்டு கூட்டத்தில் பங்கேற்கவுள்ளார் நேபாளில் உள்ள இந்திய துதரகமும் இந்திய தொழில் கூட்டமைப்பும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள கட்டுமானப் பொருட்கள் மற்றும் தொழில்நுட்பம் குறித்த கண்காட்சி இன்று தொடங்குகிறது மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சி காட்மாண்டு அருகே பக்தாபுர் என்ற இடத்தில் நடைபெறுகிறது

நேபாளத்திற்கான இந்திய துதர் திரு மன்ஜீவ்சிங் பூரி கவுரவ விருந்தினராக பங்கேற்கிறார்

இரு நாடுகளின் கட்டுமானத் தொழில் துறைகளை மேம்படுத்துவதை நோக்கமாகக் கொண்டு இந்த கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இன்டர்போல் தலைவராக தென்கொரியாவின் திரு கிம் ஜாங் யாங் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இரண்டு வருட காலம் இவர் இப் பதவியை வகிப்பார்

இதற்கான அறிவிப்பை இன்டர்போல் தமது டிவிட்டார் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது

இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கோவா அணி பெங்களுர் அணியை எதிர்கொள்கிறது